உலகின் பிற நாடுகளைவிட இந்தியாவில் உயிர்ப் பன்மை பெருமளவுக்கு அதிகரித்துள்ளது என மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

ஆய்வகங்களை பயன்படுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது க்காதாரத்துறையில் தமிழகம் மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாகத் திகழ்கிறது என மாநில அமைச்சர் திரு எம் சி சம்பத் கூறியுள்ளார் போகிப் பண்டிகையை ஒட்டி பழைய பொருட்களை எரிப்பதை தவிர்க்குமாறு தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது

இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்தி முடிக்கப்பட்ட பிறகு இறுதிச் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் பறவைக் காய்ச்சலைக் கட்டுப்படுத்தவும் செயல்திட்டம் ஒன்றை மத்திய அரசு வகுத்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் இந்த செயல் திட்டத்தை விரைவாக பின்பற்ற வேண்டும் எனவும் மாநில அரசுகளை அறிவுறுத்தினார் பறவைக் காய்ச்சல் பரவுவதை தடுப்பதில் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் முக்கிய பங்கு உண்டு என்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இதுவரை பறவைக் காய்ச்சல் பாதிப்பு ஏற்படாத மாநிலங்கள் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் வலியுறுத்தினார் தேசிய இளையோர் நாடாளுமன்ற விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் இளைஞர்களுடனும் பிரதமர் கலந்துரையாட உள்ளார்

இவர்களில் முதல் மூன்று இடங்களுக்குத் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்கள் இன்று பிரதமர் முன்னிலையில் பேசும் வாய்ப்பினை பெற்றுள்ளனர் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் உயிர்ப் பன்மை பல மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய கற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

இது நாட்டின் மொத்த பரப்பளவில் ஐந்து சதவீதம் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இந்த ஆண்டு முதல் தலைசிறந்த பத்து தேசிய பூங்காக்கள் ஐந்து கடலோர மற்றும் ஆழ்கடல் பூங்காக்களும் ஐந்து மிருகக்காட்சி சாலைகளும் ஆண்டுதோறும் தேர்வு செய்யப்பட்டு விருது வழங்கப்படும் என்றும் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறினார்

நேற்று காணாலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய இஸ்ரோ தலைவர் திரு சிவன் பாரம்பரிய கல்வி முறையோடு ஒப்பிடுகையில் இந்தப் புதிய முயற்சி பள்ளிக் கே குழந்தைகளிடையே செய்முறைக் கல்வியையும் புதுமையையும் ஊக்குவிக்க உதவியாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் திட்டத்தை அடிப்படையாகக் கொண்ட இந்தக் கல்விமுறை பள்ளி நாட்களில் இருந்தே மாணவர்களிடையே ஆராய்ச்சி குறித்த எண்ணத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார் அடல் ஆய்வகங்களுடன் தொடர்புடைய மாணவர்கள் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து செயற்கைக்கோள் ஏவுவதைக் காண வருமாறும் அவர் அழைப்பு விடுத்தார்

காற்று மாசுபடுவதன் காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதைத் தவிர்க்க போகிப் பண்டிகையின் போது பழைய பொருட்களை எரிப்பதை தவிர்க்குமாறு பொது மக்களுக்கு தமிழ்நாடு மாசுக் கட்டுப்பாட்டு வாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இதையொட்டி அந்த வாரியத்தின் தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பண்டைக்காலத்தில் இயற்கை பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட பழைய பொருட்களைத்தான் தீ யிட்டு கொளுத்தி வந்ததால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருந்து வந்துள்ளதாகக் கூறியுள்ளார் ஆனால் தற்போது பிளாஸ்டிக் ரப்பர் டயர் ட்பூப் செயற்கை இழைத் துணிகள் மற்றும் ரசாயனம் கலந்த பொருட்களை எரிப்பதால் காற்று மாசுபடுவதோடு நச்சு வாயுக்களால் பொது மக்களுக்கு மூச்சுத்திணறல் கண் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார்

சுகாதாரத்துறையில் தமிழகம் மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாகத் திகழ்கிறது என தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத் கூறியுள்ளார் கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அம்மா மினி கிளினிக்கை திறந்து வைத்துப் பேசிய அவர் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மக்களை நாடி மருத்துவம் என்ற சிறப்பான திட்டத்தை மாநில அரசு செயல்படுத்தி வருகிறது என்றார்

தமிழகத்தில் மிகவும் பின்தங்கிய பகுதிகளைக் கண்டறிந்து அந்தப் பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வளர்ச்சிக் கொள்கை குழுவின் துணைத் தலைவர் திரு சி பொன்னையன் கூறியுள்ளார் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு மாநில சமநிலை வளர்ச்சி நிதி பணி முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் வாவ்பாறை மற்றம் ஆனைமலைப்பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு திட்டங்களை எடுத்துரைத்தார் கோவை மாவட்டத்தில் பள்ளிக் கட்டடம் சமையல் அறை தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மேற்கொள்வதற்கான கருத்துரைகளை அனுப்புமாறும் மாவட்ட ஆட்சியருக்கு திரு பொன்னையன் அறிவுறுத்தினார் ஹனுமன் ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுகிறது

கடலூர் மற்றும் உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இருவரிச்செய்திகள் அமெரிக்க நாடாளுமன்றக் கட்டடம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தூண்டிவிட்டதாகக் கூறி அதிபர் திரு டொளால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக ஜனநாயகக் கட்சியினர் நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர்

சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் நாடு முழுவதும் இன்று இளைஞர் தினமாகக் கொண்டாடப்படுகிறது